சர்வதேச நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிராக வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் பிரதமர்களை சந்தித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார் பாகிஸ்தானில் சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகளை தடுக்க வலியுறுத்தி ஏராளமாள சீக்கியர்கள் போராட்டம் நடத்தினர் கொரிய ஒப்பன் பேட்மின்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பாருபள்ளி கஷ்யப் இன்று விளையாடுகிறார் சர்வதேச அளவில் தீவிரவாதத்தை ஒடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஐநா நாடுகளிடையே ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர் ஐநா உருவாக்கப்பட்டதன் நோக்கத்தை குறிப்பிட்டார் சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் பிரிவினைக்கு எதிராக ஆற்றிய உரையை நினைவுகூர்ந்த பிரதமர் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை வலியுறுத்திப் பேசினார் சர்வதேச அளவில் தீவிரவாதம் மிகப் பெரிய அச்சுறுத்தலாக திகழ்வதாக தெரிவித்த பிரதமர் இந்தப் பிரச்சினையின் தீவிரத்தை உணர்ந்து வலுவாள நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்

அமைதி வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நோக்கி உலக நாடுகள் முன்னேறிவரும் இந்த நேரத்தில் ராஜாங்க உறவுகளில் புதிய முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் பள்ளாட்டு உறவுகளை அனைவருக்குமான பொறுப்புகளை சுட்டிக்காட்டிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் சர்வதேச அளவில் இந்தியாவின் நடவடிக்கைகளை எடுத்துரைத்த பிரதமர் பருவநிலை மாற்றத்தை இந்தியா சிறந்த முறையில் கையாண்டு வருவதாக கூறினார் குறிப்பாக வெப்பம் மற்றும் கரியமில வாயு உமிழ்வு குறிப்பிட்ட அளவிற்கு குறைக்கப்பட்டிருப்பதை அவர் எடுத்துரைத்தார்

உலகம் முழுவதும் பருவநிலை மாறுபாட்டால் புதிய இடங்களில் புதிய வடிவில் இயற்கைப் பேரிடர்கள் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் இவற்றைக் கையாள பேரிடர் மேலாண்மை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு கூட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளதாக கூறினார் நாடுமுழுவதும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை அகற்றுவதற்கு மாபெரும் இயக்கத்தை தொடங்கியுள்ளதாக பிரதமர் கூறினார் தூய்மை இந்தியா இயக்கம் ஆயுஷ்மான் பாரத் ஆதார் உள்ளிட்ட பல்வேறு அரசு திட்டங்களின் சாதனைகளை பட்டியலிட்ட அவர் இதன்மூலம் நாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களையும் குறிப்பிட்டார்

அப்போது புறநானுற்றுக் கவிஞர் கலியன் பூங்குன்றனாரின் பிரசித்தி பெற்ற யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கவிதையை மேற்கோள் காட்டி உலகம் ஒன்றே என்றும் அமைதி மற்றும் வளர்ச்சி அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்று கூறி தனது உரையை நிறைவு செய்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்காவில் தனது அரசுமுறைப் பயணத்தை நிறைவு செய்துகொண்டு புதுதில்லி புறப்பட்டார் முன்னதாக அவர் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா மற்றும் பூட்டான் பிரதமர் திரு லடாய் டெஸ்ரிங் ஆகியோரை நேற்று தனித்தனியே சந்தித்து ராஜாங்க உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் மத்திய அரசின் அனைத்துத் துறைகளும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை தயாரிக்கும் மூலதன செலவினம் குறித்த அறிக்கையை நிதியமைச்சகத்திற்கு அனுப்பிவைக்குமாறு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று முக்கிய அமைச்சகங்களின் நிதி ஆலோசகர்கள் மற்றும் செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை தயாரிக்கப்படும் அறிக்கையை அடுத்த ஒராண்டுக்கு அனுப்பி வைக்குமாறும் செலவினங்கள் குறித்த மதிப்பீடுகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் அரசுத் துறைகளுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான கட்டண பாக்கி வைக்காமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை உறுதி செய்யுமாறு அவர் வலியுறுத்தினார் அரசின் மூலதன செலவினம் திருப்திகரமாக உள்ளதாக கூறிய அவர் பல்வேறு அமைச்சகங்களின்கீழ் இயங்கும் பொதுத் துறை நிறுவனங்களின் உயரதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளதாக தெரிவித்தார்

ஊழல் புகார்களின் பேரில் இவர்கள்மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த சுதந்திர தின விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி வரித்துறை நிர்வாகத்தில் ஊழல் செய்வோர்மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதிஅளித்திருந்தார் பாகிஸ்தானில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை தடுக்க வேண்டும் எனக் கோரி ஐநா முன்பு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சீக்கியர்கள் பலுசிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கஷ்மீரைச் சேர்ந்த பழங்குடியினர் ஏராளமானோர் இந்தப் போராட்டத்தில் பங்கேற்றனர் பாகிஸ்தானில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக நடத்தப்படும் வன்கொடுமைகளை தடுக்க ஐநா மற்றும் இந்தியாவின் உதவிகளை அவர்கள் கோரினர் அந்நாட்டில் சிறுபான்மையினர் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர்

இணையதளத்தில் பரப்பப்படும் பொய்யான தகவல்களை தடுத்து நிறுத்துவதற்கு எல்லையற்ற உளடகவியலாளர்கள் என்ற தன்னாட்சி பெற்ற அமைப்பை ஐநா தொடங்கியுள்ளது இதன் வாயிலாக பொய்த்தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது இந்த அமைப்புடன் இணைந்து செயல்படுவதற்கு இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது சர்வதேச அளவில் இணையதள நிறுவனங்கள் பொய்யான தகவல்களை தடுத்து உண்மையான பொறுப்புணர்வுடன் கூடிய தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று எல்லையற்ற ஊடகவியலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது

இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் சவுதி தொழில் ஆணையம் வேளாண் பொருட்கள் மற்றும் மருத்துவப் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது சவுதி அராம்கோ நிறுவனம் கச்சா எண்ணெய் கொள்முதலில் ஈடுபட்டுள்ளது புதிய ஒப்புதல் வாயிலாக இவ்விரு நிறுவனங்களையும் சவுதி அராம்கோ ஏற்று நடத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்றிரவு ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர் சென்றடைந்தார் இன்று பராம்பூர் அருகேயுள்ள ரானுவ விமான பாதுகாப்புக் கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார் இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை வீரர்களுக்கு அவர் விருதுகளை வழங்குகிறார் கிராமப்புற பகுதிகள் நீடித்த நிலையான வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக பரவலாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் வலியுறுத்தியுள்ளார்

ஊரகப் பகுதிகளை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அப்போது அமைச்சர் தெரிவித்தார் குறிப்பாக விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் கிராமப்புற சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திறந்தவெளிக் கழிப்பிடமற்ற ஊரகப் பசூதி என்ற புதிய திட்டத்தை ஜல்சக்தித் துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் நேற்று தொடங்கி வைத்தார் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் திறந்தவெளிக் கழிப்பிடத்தை அகற்றும் திட்டத்தின் மேம்படுத்தப்பட்ட யுக்திகள் அடங்கிய புதிய திட்டமாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திட்டத்தை தொடங்கிவைத்துப் பேசிய அமைச்சர் துய்மை இந்தியா இயக்கம் மிகப் பெரிய வெற்றியை அடைந்துள்ளதாக கூறினார் நாடு முழுவதும் பத்து கோடி கழிப்பிடங்களை கட்டியது மட்டுமன்றி சுகாதாரத்தை மிகப்பெரிய இயக்கமாக மத்திய அரசு முன்னெடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் பாதுகாப்பு உற்பத்தி துறையினரின் கோரிக்கைகளை நிறைவேற்ற இத்துறையை நவீனப்படுத்தி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத் துறை இணையமைச்சர் திரு ப்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்திய பாதுகாப்பு கண்காட்சியில் பேசிய அவர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின்கீழ் நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை மத்திய அரசு மேப்படுத்தியுள்ளதாக கூறினார்

அக்கட்சி வேட்பாளர் திரு

திரிபுராவில் பதர்காட் தொகுதியிலும் பிஜேபி வெற்றிபெற்றுள்ளது சத்திஷ்கரில் தந்துவாடா தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு

கேரளாவில் பாலா சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் இடதுமுள்ளணி வேட்பாளர் திரு

ஜம்மு கஷ்மீரில் உள்ளாட்சி வளர்ச்சிக் கவுன்சில் தேர்தல்களை விரைந்து நடத்த வேண்டும் என அனைத்து பஞ்சாயத்து அமைப்பு தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது

கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் காஷியப் தகுதி பெற்றுள்ளார்